அமைச்சர்கள் குழுவினர் இன்று ஆலோசனை நடத்தினர்

படுக்கை வசதி உள்ளிட்ட அனைத்தும் போதிய அளவில் இருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

முகாம்களை இரட்டிப்பாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு வேலுமணி தெரிவித்துள்ளார்

வியாழக்கிழமைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்தி வைத்தது

நீட் தேர்வில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசு மருத்துவ கல்லூரிகளில்உள்ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக நீதிபதி கலையரசன் தலைமையிலான குழு தனது அறிக்கையை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் சம்ப்பித்தது இனி விரிவான செய்திகள் சென்னை பெருநகர மாநகராட்சி பகுதிகளில் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக நியமிக்கப்பட்ட ஐந்து அமைச்சர்கள் குழுவினர் இன்று ஆலோசனை நடத்தினர் சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் டான்டர் விஜயபாஸ்கள் ஜெயக்குமாா் திரு திரு

பாண்டியராஜன் மற்றும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனா் பின்னா் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில அமைச்சா் திரு ஜெயக்குமார் நோய் தொற்றை முழுமையாக கட்டுக்குள் கொண்டுவர அர்ப்பணிப்பு உணர்வுடன் அனைவரும் பணியாற்றி வருவதாகக் கூறினார் வார்டு மற்றும் தெருக்கள் வாரியாக கண்காணிப்பு நடவடிக்ககைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தாா பொதுமக்களும் முகக்கவசம் அணிவது சமூக இடைவெளியை கடைபிடிப்பது உள்ளிட்ட அரசின் நெறிமுறைகளை கடைபிடித்து முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று திரு ஜெயக்குமா் கேட்டுக் கொண்டார்

சென்னையில் நோய் தொற்றுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக சுமார் ஐந்தாயிரம் படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளதகாக அமைச்சள் தெரிவிதத்ாா் நெருக்கடியான இந்த காலகட்டத்தில் அரசு செயல்பட்டு வருவதாகவும் இந்த காலக்கட்டத்தில் இதுபோன்ற வதந்திகளை பரப்புவது குற்றமாகும் என்றும் அவர் தெரிவித்தார்

விஜயபாஸ்கர் கூறினார்

நோய்த்தடுப்பு பணிகளில் ஈடுபட்டு வரும் களப்பணியாளர்களுக்கு ஹைட்ராக்சிகுளோரோ குயின் மாத்திரைகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார்

நீட் தேர்வில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி சேர்க்கையில் உள்ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக அமைக்கப்பட்ட நீதிபதி கலையரசன் தலைமையிலான குழு தனது அறிக்கையை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் இன்று சம்ப்பித்தது

பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கட்டுப்பாடுகளை விதித்து தனிமைப்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டுமென்றும் இறப்பு விகிதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் அதே நேரத்தில் முக்கிய நோய்களுக்கான அவசரகால சிகிச்சையும் வழங்கப்பட வேண்டுமென்றும் அவர் அதிகாரிகளை அறிவுறுத்தினார் ஊரடங்கு உத்தரவிலிருந்து தளா்வுகள் அறிவிக்கப்பட்டு வழிபாட்டுத் தலங்கள் வணிக வளாகங்கள் உணவு விடுதிகள் இன்று முதல் செயல்பட தொடங்கின மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதை அடுத்து அதற்கான நடவடிக்கைகளில் பல்வேறு மாநில அரசுகள் ஈடுபட்டுள்ளன

இதன்படி முகக்கவசம் அணிவது சமூக இடைவெளியை பின்பற்றுவது போன்றவற்றை இந்த இடங்களில் பொதுமக்கள முழுமையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டுமென்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது தமிழகத்தைப் பொறுத்தவரை மதவழிபாட்டு தலங்களை திறப்பது தொடர்பாக இதுவரை எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை

ஊரடங்கு காலமாக மூடப்பட்டிருந்த திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் ஆலயம் இன்று அதிகாலை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன

தனிநபர் இடைவெளியுடன் பக்தர்கள் ஏழுமலையான தரிசிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நாகை மாவட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதித்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது

திருவாரூர் மன்னார்குடி மருத்துவமனையில் நோய் தொற்று காலத்தில் கா்ப்பிணி பெண்களுக்கு பிரசவம் பார்த்து உள்ளிட்ட பல்வேறு சேவை பணிகளுக்காக மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு மாநில உணவு அமைச்சர் திரு காமராஜ் தலைமையில் நேற்று பாராட்டு விழா நடைபெற்றது தமிழகத்தில் வழிபாட்டுத் தலங்களை திறப்பது தொடர்பாக மாநில அரசு விரைவில் அறிவிப்பு வெளியிடும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்ச் திரு செல்லூர் ராஜூ இன்று மதுரையில் செய்தியாள்களிடம் தெரிவித்தார்

சென்னையில் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த அறிகுறி இல்லாத நோயாளிகளை வீட்டுக்கு அனுப்புவதை கைவிட்டு பாதிக்கப்பட்ட அனைவரையும் மருத்துவமனைகள் நோய் தொற்று கவனிப்பு மையங்களில் சேர்த்து தரமான சிகிச்சை அளிக்கப்பட வேண்டுமென்று பாமக இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார் அண்மையில் மேற்குவங்க மாநிலம் அருகே கரையை கடந்த ஆம்பன் புயல் குறித்து துல்லியமாக கணித்தற்காக இந்திய வானிலை ஆய்வு மையத்திற்கு உலக வானிலை அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே உள்ள சிறுனியம் கிராமத்தில் இயங்கி வந்த தனியாா் பேப்பர் தயாரிக்கும் தொழிற்சாலையில் இன்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது ப்தது தீயணைப்பு வண்டிகளில் வந்த வீரா்கள் போராடி தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர்